தொழிற் தகராறு சட்டத்தின்கீழ் வங்கி சேவைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன

கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நைஜர் பாலஸ்தீனம் மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளின் அமைச்சர்களுடன் ஆலோசித்தார்

துணைத் தலைவா் பிரதமா் உள்ளிட்ட தலைவா்கள் மக்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனா்

நகர்ப்புறங்களில் அத்தியாவசியப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி மற்றும் நகராட்சி எல்லைக்கு அப்பால் சந்தை பகுதிக்குள்இயங்கும் கடைகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்களுககுள் செயல்படும் கடைகளை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

அஜய் பல்வா கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளா்வுகள் அனைத்தும் நோய்த்தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு பொருந்தாது என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது தொழிற் தகராறு சட்டத்தின்கீழ் வங்கி சேவைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது

இந்த சுட்டம் அமலில் இருக்கும்வரை வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வேலைநிறுத்தம் மற்றும் இதர போராட்டங்களில் ஈடுபட தடை விதிக்கப்படுவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சக அறிவிப்பு தெரிவிக்கிறது

இதேபோல் தொற்று உருவாகாத மாவட்டங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தில்லியில் இருந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்ச் திரு ஹர்ஷ்வர்தன் மாநில சுகாதார அமைச்ச்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய போது அதிகாரிகள் இத்தகவலை தெரிவித்தனர்

தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் முகக்கவசங்கள் மற்றும் இதர பாதுகாப்பு சாதனங்கள் போதமானஅளவு நடைமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதாகவும் மாநில அரசுகள் தெரிவித்ததாக தில்லியில் செய்தியாளா்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறினார்

விவசாயிகள் தங்களது விளை பொருட்களை குறைந்தபட்ச ஆதார விலைக்கு விற்பதற்காக அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று அங்கு நெரிசலை ஏற்படுத்தாமல் இருக்க அவர்கள் இருக்கும் பகுதியிலலேயே விளை பொருட்களை கொள்முதல் சுய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் மாநில அரசுகள் தெரிவித்தன

ஜெய்சங்கள் கத்தாள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நைஜர் பாலஸ்தீனம் மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளின் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

இதபோன்ற நிலைமைகள் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார்

நைஜா் வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு கல்லா அங்குராவா வுடன் திரு

இதேபோல் பாலஸ்தீனத்திற்கும் மருந்துகள் அனுப்பப்படும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் உறுதி அளித்தார்

தாமஸ் பெட்ரி செக்குடன் அவர் பகிர்ந்து கொண்டார் சா்வதேச அளவில் ஒவ்வொரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்பட வேண்டிய பாடத்தை இந்த பெருந்தொற்று நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாக இரு தலைவா்களும் ஒப்புக் கொண்டனா்

ஈடுபட்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின்கீழ் செயல்படும் இந்த கல்வி நிலையத்தில் முப்பரிமாணத்தில் அச்சிடப்பட்ட மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படக்கூடிய முகக்கவசங்களை அந்த கல்வி நிலையத்தின் இயக்குநர் டாக்டர் மினி ஷாஜி தாமஸ் திருச்சியில் உள்ள கி

விஸ்வநாதன் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு வழங்கினார்

தமிழ்நாடு முழுவதும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளா்களுக்கு தவா ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

உலக மலேரியா தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

மலேரியா இல்லாத உலகம் என்னிடமிருந்து தொடங்குகிறது என்ற பிரச்சாரத்துடன் அனைவரும் உறுதியேற்று கொள்வதன் மூலமாக மலேரியாவை வெல்ல முடியும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இந்நாளில் நாம் ஒருவருக்கொருவர் இவற்றை பின்பற்றி நமது நாகரிக தன்மையை மேலும் மேம்படுத்துவோம் என்று கூறியுள்ளார்

வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் பிரதமர் திரு